மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே சமயத்தில் தேர்தல் நடத்துவது குறித்த அரசியல் கட்சிகளுடனான ஆலோசனையை சட்ட ஆணையம் இன்றும் தொடருகிறது பிரிவினைவாதிகள் அழைத்திருந்த வேலை நிறுத்தம் காரணமாக அமர்நாத் புனித யாத்திரை இன்று ஒருநாள் நிறுத்தப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் பழைய கோவாவில் யுனஸ்கோ உலக பாரம்பரிய இடமான பாம் யேசு புனிதத் தலத்துக்கு இன்று செல்கிறார் உலகக் கோப்பை கால்பந்து அரையிறுதிக்கு இங்கிலாந்தும் குரேஷியாவும் தகுதி பெற்றுள்ளன பிரான்சும் பெல்ஜியமும் ஏற்கெனவே தகுதி பெற்றுள்ளன விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் திவிஜ் ஷரன் நியூசிலாந்தின் ஆர்டம் சிட்டக் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது இனி விரிவான செய்திகள் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவது குறித்து சட்ட ஆணையம் அரசியல் கட்சிகளுடனான ஆலோசனையை நேற்று புதுதில்லியில் தொடங்கியது

சட்ட ஆணையம் இதுதொடர்பாக வரைவு ஆவணம் ஒன்றை தயாரித்துள்ளது

ஒரே சமயத்தில் தேர்தல்களை நடத்தும் திறன் தம்மிடம் இருப்பதாக தேர்தல் ஆணையம் பல முறை கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய ஒட்டு மொத்த வளர்ச்சியே தமது அரசின் நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில்நேற்று மத்திய மாநில அரசுகளின் முன்னோடி திட்டங்களின் பயனாளிகளிடையே அவர் கலந்துரையாடினார் தமது அரசின் அலுவல் பட்டியல் மேம்பாடு ஒன்று மட்டுமே என்று திரு மோடி கூறினார் மக்களின் வாழ்க்கை முறையை எளிதாக்கி பாதுகாப்பானதாக மாற்றுவதற்கு அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார் விவசாய உற்பத்திப் பொருட்களின் குறைந்தபட்ச ஆதரவு விலையை ஒன்றரை மடங்கு உயரத்த அளித்த வாக்குறுதியை அரசு நிறைவேற்றியிருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார்

காஷ்மீர் பாதுகாப்பு நிலைமையை ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் திரு என் என் வோரா நேற்று உயர்நிலைக்குழுக் கூட்டத்தில் ஆய்வு செய்தார்

அமர்நாத் யாத்திரை பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆளுநருக்கு எடுத்துரைக்கப்பட்டது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காஷ்மீர் பள்ளத்தாக்கு முழுமையிலும் மொபைல் இன்டர்நெட் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது

இதனிடையே அமர்நாத் யாத்திரையை ஜம்மு காஷ்மீர் அரசு இன்று ஒரு நாளைக்கு நிறுத்தி வைத்துள்ளது ஹிஸ்புல் முஜாஹுதீன் தலைவர் புர்ஹான் வானி யின் இரண்டாவது நினைவு நாளை குறிக்கும் வகையில் பிரிவினைவாதிகள் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்து இருப்பதால் யாத்திரை நிறுத்தப்படுவதாக காவல்துறை தலைமை இயக்குநர் திரு எஸ் டி வேய்த் தெரிவித்தார் உறுப்பினர்கள் நாட்டிற்கும் மக்களுக்கும் பொறுப்பானவர்கள் என்று குடியரசுத் நாடாளுமன்ற துணைத்தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார் சென்னையில் நேற்று சுசுய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையில் அவர்கள் தங்களது கடமை பொறுப்பினை ஆற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் நீதித்துறை சீர்திருத்த விதிகளைத் திருத்துவது தொடர்பாள குழு ஒன்று அமைக்கப்பட்டு இருப்பதாக அவர் தெரிவித்தார் அவைத் தலைவரின் வேண்டுகோளை ஏற்காத மாநிலங்களவை உறுப்பினர்கள் இனிமேல் அவையிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்று அவர் கூறினார் நாடு தனது ஏற்றுமதிகளுக்கு மானியம் அளிக்கவில்லை என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு கூறியிருக்கிறார் கொல்கத்தாவில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் உலக வர்த்தக அமைப்பின் நெறிகள் அனைத்தையும் இந்தியா கடைபிடித்து வருகிறது என்றார் எனினும் ஏற்றுமதியாளர்களின் கஷ்டங்களைக் குறைக்க அரசு முயற்சி எடுத்து வருவதாகவும் இந்த நடவடிக்கை மானியம் வழங்குவது ஆகாது என்றும் கூறினார் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உலக வர்த்தக அமைப்பு தேவையற்றது என பல நாடுகள் கூறி வரும் நிலையில் உலக வர்த்தக நெறிமுறைகளை வரன்முறைப்படுத்த அது அவசியம் என்று இந்தியா உறுதியுடன் கூறிவருவதை குறிப்பிட்டார் நாட்டில் ஆளில்லா விமானங்கள் மற்றும் போக்குவரத்து விமானங்கள் உற்பத்தி தொடர்பாக தனியாக திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஜெனிவாவில் நாளை தொடங்கும் நுகர்வோர் பாதுகாப்பு குறித்த அரசுகளுக்கு இடையிலான அங்டாட் கூட்டத்தில் மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் உணவு பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு ராம் விலாஸ் பாஸ்வான் பங்கேற்கிறார் அரசு அறிக்கை இந்த தகவலை தெரிவிக்கிறது உலகின் பல்வேறு நாடுகளில் ஐ நா வின் வர்த்தகம் தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகள் அமல்படுத்தப்படுவதை அங்டாட் அமைப்பு மேற்பார்வையிட்டு வருவதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது நிதி சேவைகள் திறன் மேம்பாடு தொழில்நுட்ப உதவி தாவா தீர்வுகள் போன்ற நுகர்வோர் பாதுகாப்பு சார்ந்த பிரச்சினைகள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது வாய்ப்பு வசதிகள் அற்ற எளிதில் பாதிப்படையும் நுகர்வோரை பாதுணக்கும் நடவடிக்கைகள் குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் திறன் மின்னனு கற்றல் தொலைத்தொடர்பு மருத்துவ வசதியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரி திரு ஜே பி நட்டா நேற்று தொடங்கி வைத்தார் எய்ம்ஸ் கல்லூரியில் அனைத்து மருத்துவ கல்வி பாட திட்டங்களிலும் திறன் அடிப்படை கல்வி மெய் நிகர் கற்பித்தல் ஆகியவற்றை ஒருங்கிணைப்பதை நோக்கமாகக் கொண்டது இந்த வசதி நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மருத்துவ கல்வியில் மாணவர்கள் மெய் நிகர் பயிற்சியை பெறுவார்கள் என்று கூறினார் இந்த வசதியால் எய்ம்ஸ் போன்ற நிறுவனங்கள் மட்டுமன்றி மருத்துவ கல்வி சார்ந்த அனைத்து மத்திய நிறுவனங்களும் நிபுணத்துவத்தை பெறும் என்று அமைச்சர் கூறினார்

குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் பழைய கோவாவில் யுனஸ்கோ உலக பாரம்பரிய இடமான பாம் யேசு புனிதத் தலத்துக்கு இன்று செல்கிறார் மர்டோல் பகுதியின் மங்கேசி கிராமத்தில் உள்ள மங்கேசி கோயிலுக்கும் அவர் செல்கிறார்

குடியரசுத்தலைவரை கவுரவித்து கோவா அரசு வழங்கிய வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர் கோவாவின் அனைத்து தரப்பு மக்களும் நல்லிணக்கத்துடன் வாழும் நிலைமைக்கு பாராட்டு தெரிவித்தார்

கர்நாடக மாநிலத்தில் முதலீடு நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு எச் டி குமாரசாமி கூறியுள்ளார் பெங்களுருவில் இந்திய தொழில் கூட்டமைப்பிள் குழுவினரிடம் பேசிய அவர் அனைத்து மாநிலங்களிலும் தொழிற்சாலைகளை தொடங்குவது மாநில அரசின் நோக்கம் என்று கூறினார் இதற்கென முதலீடுகளை வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார் முதலீட்டு நடைமுறைகளை எளிமையாக்கி முதலீட்டாளர்கள் அலைக்கழிக்கப்படுவதை தவிர்க்க உயர்நிலை அதிகாரி ஒருவர் நியமிக்கப்படுவார் என்றும் அவர் கூறினார் மகாராஷ்டிரா மாநிலம் பால்கர் மாவட்டத்தில் வாஸாயி என்ற இடத்தில் உள்ள சின்சோட்டி நீர் வீழ்ச்சியில் சிக்கி தவித்த பயணிகளில் அநேகம் பேர் மீட்கப்பட்டுள்ளனர் இந்த பகுதியில் நேற்று முதல் பலத்த மழை தொடர்ந்து பெய்து வருவதால் பயணிகள் சிக்கி தவித்தனர்

பயணிகளில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் அவர்கள் கூறினர்

உயிரிந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்

உலகக் கோப்பை காவ்பந்து போட்டியில் இங்கிலாந்தும் குரேஷியாவும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன

ஆட்ட நேர இறுதியில் இரண்டு அணிகளும் ஒன்று ஒன்று என்ற சம நிலையில் இருந்ததால் கூடுதல் நேரம் அளிக்கப்பட்டது கூடுதல் நேர இறதியில் இரு அணிகளும் இரண்டு இரண்டு என்ற கோல் கணக்கில் சம நிலையில் இருந்ததால் பெனல்ட்டி சூட் அவுட் வழங்கப்பட்டது

வரும் புதன்கிழமை மாஸ்கோவில் நடைபெறும் இரண்டாவது அரையிறதியில் குரேஷியாவை இங்கிலாந்து எதிர்கொள்கிறது முதலாவது அரையிறதிப்போட்டி வரும் செவ்வாய்க்கிழமை செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் பிரான்ஸுக்கும் பெல்ஜியத்திற்கும் இடையே நடைபெறுகிறது இறுதி போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை மாஸ்கோவில் நடைபெறுகிறது விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் திவிஜ் ஷரன் நியூசிலாந்தின் ஆர்டம் சிட்டக் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது